மக்களவைத் தேர்தலில் மூன்றாம் கட்ட வாக்குப் பதிவிற்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது

உத்தராகண்டில் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து திட்டங்களை மேம்படுத்துவதற்கு மத்தியிலும் உள்ள பிஜேபி அரசுகள் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநிலத்திலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்து சுட்டத்தின் ஆட்சி நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார்

மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட்டில் இன்று இரவு பெங்களூரு மும்பை அணிகள் மோதுகின்றன

வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய அடுத்த மாதம் நான்காம் தேதி கடைசி நாளாகும் அதற்கு மறுநாள் அவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் மனுக்களை விலக்கிக் கொள்ள அடுத்த மாதம் எட்டாம் தேதி கடைசி நாளாகும்

கோவாவில் மூன்று சுட்டப் பேரவைத் தொகுதிகள் குஜராத்தில் ஐந்து சுட்டப் பேரவைத் தொகுதிகளுக்குமான இடைத் தேர்தலும் மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலுடன் நடைபெற உள்ளது

இந்தத் தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படும்

உத்தராகண்ட் மாநிலத்தில் சாலை வசதி உள்ளிட்ட போக்குவரத்து சுட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்தியிலும் மாநிலத்திலும் அமைந்துள்ள பிஜேபி அரசுகள் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் ருத்ரபூரில் இன்று பிஜேபி மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அளைத்து தட்பவெப்ப நிலைகளையும் தாங்கும் வகையில் ரிஷிகேஷ் கர்ன் பிரயாக் இடையே சாலை மற்றும் இருப்புப் பாதை அமைக்கும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் முன்பு இந்த மாநிலத்தில் இருந்த காங்கிரஸ் அரசுகள் சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார் மாநிலத்தில் எட்டு வட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார்

நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயவ்படுவதாக பிஜேபி யின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிஜேபி உறுதியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் எந்த ஒரு கொள்கையும் இன்றி எதிர்க்கட்சிகளின் கூட்டணி திகழ்வதாக அவர் குற்றம் சாட்டினார்

ஜார்கண்ட் மாநிலத்தில் முன்னாள் ராஷ்ட்ரிய ஜனதாதள் சட்ட மன்ற உறுப்பினர் திரு கிரிநாத் சிங் இன்று பிஜேபி யில் சேர்ந்தார் புதுதில்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திருமதி நிர்மவா சீதாராமன் முன்னிவையில் இன்று காலை அவர் பிஜேபி யில் இணைந்தார் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள மக்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வாழ்க்கை நடத்துவதற்கு உகந்த வகையில் சட்டத்தின் ஆட்சி அங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் பிரிவினைவாதிகளால் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள மக்கள் பெரும் இன்னலுக்கு உள்ளாகி இருந்ததாகவும் தேசிய புலனாய்வு முகமை தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதிபுதவி வழங்குவதை கட்டுப்படுத்தியதை அடுத்து கடந்த சில மாதங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் தேசிய புலனாய்வு முகமை மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக அதிக அளவில் தீவிரவாதிகள் இப்பகுதியில் ஒடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையப இன்று வெளியிட்டுள்ளது விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மொத்த உற்பத்தி செலவைவிட ஐம்பது சதவீதம் கூடுதவாக இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொது செயலாளர் திரு கீதாராம் யெக்சூரி ஷெட்டியூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு அரசு மற்றும் தளியார் துறை வேலை வாய்ப்பு மற்றும் பள்ளி கல்லூரிகளிலும் இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்தார் நாடாளுமன்றத்திலும் மாநில சட்ட மன்றங்களிலும் பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு கொண்டுவரப்படும் என்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து சதவீதம் சுகாதாரம் மற்றும் மருத்துவ திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கை கூறுகிறது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வதேரா உத்தரப் பிரதேசத்தில் மூன்று நாள் தேர்தல் பிரச்சாரத்தை இன்று தொடங்கினார்

கட்சித் தொண்டர்களிடையே இன்று காலை தொடங்கிய கூட்டம் மாலை வரை தொடர்ந்தது திருமதி பிரியங்கா காந்தி நாளை பாசியாபாத் தொகுதியில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார் நம்பத் தகுந்த தகவல்களின் அடிப்படையிலேயே கர்நாடக மாநிலத்தில் ஒப்பந்ததார்கள் மற்றும் அவர்களுக்கு கொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் இத்தொடர்பாக வருமானவரித்துறை வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் எந்தவொரு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருக்கோ இந்த சோதனையில் தொடர்பு இல்லை என்றும் தெளிவுப்படுத்தப்பட்டுள்ளது கர்நாடக முதலமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் அரசியல் உள்நோக்கத்தோடு வருமான வரித்துறையினர் கர்நாடகாவில் சோதனை நடத்தி வருவதாக குறிப்பிட்டதை அடுத்து வருமான வரித்துறை இந்த விளக்கத்தை அளித்துள்ளது வரி ஏய்ப்பை தடுப்பதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் வருமான வரித்துறையின் நடவடிக்கைகளுக்கு களங்கம் கற்பிக்கவோ அரசியலாக்கவோ கூடாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது

முதன் முறையாக சோவார் பேனல்கள் உதவியுடன் சசூரிய சக்தியை பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ராக்கெட் நீண்ட நேரத்திற்கு செயல்பட கூடியது

வலிமை மிக்க தலைவராக திரு நரேந்திர மோடி திகழ்வதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்திய திட்டங்களை அவர் பட்டியலிட்டார் தமிழகத்தின் வளர்ச்சியில் அக்கறையின்றி பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று மதுரையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் மட்டுமே நாட்டப்பட்டுள்ளதாகவும் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார்